அவரதுமறைவுக்கு குடியரசுதலைவர்கூராம்நாத்கோவிந்த்ஆழ்ந்தஇரங்கல்தெரி வித்துள்ளார்

வணிகவளாகங்கள் விடுதிகள் உணவகங்கள்திறக்கஅனுமதிக்கப்பட்டுள்ளது

லட்சம்பேர்பாதிக்கப்பட்டுஉள்ளார்கள்

பேர்கைதுசெய்யப்பட்டுள்ளனர்

இதேபோல் தமிழகஆளுநர் திரு

வெங்கய்யாநாயுடுவாழ்த் துதெரிவித்திருக்கிறார் வரலாற்றுமுக்கியத்துவம்வாய்ந்தஒருநிகழ்ச்சியைசிலநாட்க ளில்காணவிருக்கிறோம் நமதுகலாச்சாரப்பாரம்பரியத்தைஎ டுத்துக்காட்டும்விஷயமாகஇந்தநிகழ்வுஇருக்கும்என்றுதிரு வெங்கய்யநாயுடுகூறியுள்ளார் அனைத்துவகைகளிலும்முன்னுதாரணமாகதிகழும்ராமருக் குகோவில்கட்டுவதுசிறப்புஎன்றும்திரு வெங்கய்யநாயுடுதன துமுகநூலில்குறிப்பிட்டிருக்கிறார் ராமாயணத்தின்சிந்தனைகள் அடிப்படையில்மதச்சார்பற்றவை என்றும் ஆயிரத்துஐநாறுஆண்டுகளாகமக்களின்வாழ்க்கைமற்றும்சிந் தனையில்ஆழமானதாக்கத்தைஏற்படுத்தியுள்ளதுஎன்றும்சம ஸ்கிருதஅறிஞர்ஆர்தர்அந்தோணிமெக்டோனெல்கூறியிருப்ப தைதிரு வெங்கய்யநாயுடுமேற்கோள்காட்டியுள்ளார் இந்தியாவில்மட்டுமின்றி ஜாவா பாலி மலேசியா பர்மா தாய்லாந்து கம்போடியா லாவோஸ்போன்றதென்கிழக்குஆசியாவில்பலநாடுகளிலும் ராமாயணத்தாக்கம்உள்ளதையும்திரு வெங்கய்யநாயுடுசுட்டி க்காட்டியுள்ளார் புத்தமதம் ஜெயின்மதம் சீக்கியம்தம்போன்றபிறமதங்களிலும்ஏதாவதுஒருவடிவத்தில் ராமாயணம்ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுஎன்றும்அவர்தெ ரிவித்துள்ளார் நன்குநிர்வகிக்கப்படும்நாடுஎப்படிஇருக்கவேண்டும்என்பதற் கு ராமராஜ்ஜியம் போலஇருக்கவேண்டும்என்றுமகாத்மாகாந் திகூறியிருப்பதையும்திரு வெங்கய்யநாயுடுகுறிப்பிட்டிருக்கி றார்

கமல்ராணிவருண்மறைவுக்கு குடியரசுதலைவர்திரு ராம்நாத்கோவிந்த்ஆழ்ந்தஇரங்கல்தெ ரிவித்துள்ளார் கமல்ராணிவருண் அடித்தட்டுமக்களுக்காகபாடுபட்டுஅவர்களின்மனங்களில்இ டம்பிடித்தவர்என்றுகுடியரசுதலைவர்தனதுட்விட்டர்பக்கத்தி ல்குறிப்பிட்டிருக்கிறார் பாதுகாப்புதுறைஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங்வெளியிட்டஇரங் கல்செய்தியில் கான்பூர்பகுதியில்பாரதீயஜனதாகட்சியின்வளர்ச்சிக்குமுக்கி யபங்காற்றியவர்கமல்ராணிவருண்என்றுகூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேசமுதலமைச்சர்யோகிஆதித்யநாத்தும் அமைச்சர்மறைவுக்குஆழ்ந்தஇரங்கல்தெரிவித்துள்ளார்

அசாம்மாநிலத்தில்ஊரடங்குகட்டுப்பாடுகள்தளர்த்தப்பட்டு வணிகவளாகங்கள் விடுதிகள்மற்றும்உணவகங்களைதிறக்கஅனுமதிக்கப்பட்டு ள்ளது மாநிலதலைமைச்செயலாளர்வெளியிட்டஅறிவிப்பில் வணிகவளாகங்கள்மற்றும்உடற்பயிற்சிக்கூடங்கள் திங்கட்கி ழமைமுதல்வெள்ளிக்கிழமைவரைசெயல்படலாம்என்றுதெரி வித்துள்ளார்

உணவகங்கள் தங்கும்விடுதிகள்போன்றவைவாரநாட்களில்செயல்படலாம்எ ன்றும்தெரிவித்துள்ளார் மக்கள்ஒருமாவட்டத்தில்இருந்துஇன்னொருமாவட்டத்திற்கு செல்லதிங்கள்மற்றும்செவ்வாய்க்கிழமைகளில்அனுமதிக்கப் படுவார்கள்

தமிழகத்தில் இன்றுதளர்வுஇல்லாதமுழுஊரடங்குஅமல்படுத்தப்பட்டது

மாநிலம்முழுவதும்கடைகள் பெட்ரோல்பங்க்குகள் வர்த்தகநிறுவனங்கள்அனைத்தும்மூடப்பட்டிருந்தன மருந்துகடைகள் மருத்துவம்சார்ந்தப்பணிகள் பால்மற்றும்செய்தித்தாள்விநியோகம்போன்றசேவைகள்வழ க்கம்போல்செயல்பட்டன பஸ் டாக்ஸி ஆட்டோபோன்றபொதுபோக்குவரத்துதடைசெய்யப்பட்டிருந்த து முக்கியநகரங்களில்காவல்துறையினர் சாலைகளில்தடுப்புகளைஅமைத்து கண்காணிப்புபணியில்ஈடுபட்டனர் பீகார்மாநிலத்தில்வெள்ளத்தால்பெரும்பாதிப்புஏற்பட்டுள்ளது கான்டாக் பாக்மதிஆறுகளில்வெள்ளம்பெருக்கெடுத்துஓடுகிறது தர்பங்கா சம்ஸ்டிபூர்மாவட்டங்களில்கரையோரபகுதிகளில்வசிக்கும்ம க்களுக்குவெள்ளஅபாயஎச்சரிக்கைவிடப்பட்டிருக்கிறது

இதி ல் சமஸ்கிருதத்தின்முக்கியத்துவம்குறித்துஅம்மொழிஅறிஞர்க ள்உரையாற்றுகிறார்கள் உலகசமஸ்கிருதநாள்நிகழ்ச்சிகள்குறித்ததகவல்களும்இந்தஒ லிபரப்பில்இடம்பெறுகின்றன அகிலஇந்தியவானொலியின்இ ணையதளத்தில்இந்தநிகழ்ச்சியைநேரலையில்கேட்கலாம் சமஸ்கிருதநாளையொட்டி மத்தியகல்விஅமைச்சர்திரு

அமிர்தசரஸ் குர்தாஸ்பூர் தருண்தரன்பகுதிகளில்காவல்துறையினர்நடத்தியதீவிரசோ தனைகளில்அதிகஅளவுகள்ளச்சாராயம்கைப்பற்றப்பட்டுள்ள தாகவும்மாநிலகாவல்துறைதலைவர்திங்கர்குப்தாதெரிவித்து ள்ளார்

தொற்றுபரவல்குறித்துஉலகசுகாதாரநிறுவனத்தின்அவசரச்கு ழுஆய்வுசெய்தபின்பு இந்தஎச்சரிக்கையைவிடுத்திருக்கிறது

உலகஅளவில்மட்டுமின்றி பிராந்தியஅளவிலும்முன்னெடுக்கவேண்டியமுயற்சிகள்குறி த்தும்அந்தஅமைப்பு அறிக்கையில்குறிப்பிட்டிருக்கிறது